இந்தியாவில் அளிக்கப்படும் கோவிட் தொற்றுக்கான இரண்டு தடுப்பு மருந்துகளும் மிகவும் பாதுகாப்பானவை என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ் வர்தன் கூறியுள்ளார் சாவடிகளில் கண்காணிப்பு சுங்கச் கட்டமைப்பை மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி இன்று தொடங்கி வைத்தார்

புதுச்சேரியைச் சேர்ந்த செவிலியர் நிவேதா பிரதமருக்கு தடுப்பூசியை செலுத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கோவாக்ஸின் தடுப்பு மருந்தை போட்டுக்கொண்ட பின் பிரதமர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் தகுதியுள்ள அனைவரும் தடுப்பு மருந்தை எடுத்தக் கொள்ள வேண்டுமென்று வேண்டுகோள் விடுத்துள்ளாள் குறுகிய காலத்தில் பெருந்தொற்றுக்கு எதிராக சிறப்பாக பணியாற்றிய மருத்துவர்கள் மற்றும் விஞ்ஞானிகளுக்கு அவர் பாராட்டு தெரிவித்துள்ளார்

நாடு முழுவதும் பத்தாயிரம் அரசு மருத்துவமனைகளில் இலவசமாக இந்த தடுப்பு மருந்து செலுத்தப்படுகிறது

சென்னை ஒமந்துரார் அரசினர் மருத்துவமனையில் குடியரசு துனைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் ஆகியோர் கோவிட் தடுப்பூசி போட்டுக் கொண்டனர் மாநிலம் முழுவதும் இதற்கான விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது இந்தியாவில் அளிக்கப்படும் கோவிட் தொற்றுக்கான இரண்டு தடுப்பு மருந்துகளும் மிகவும் பாதுகாப்பானவை என்றும் நோய் எதிர்ப்பு திறனை பொருத்தவரை துல்லியத்தன்மை கொண்டவை என்றும் மத்திய சுகாதாரத் துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்த்தன் கூறியுள்ளார்

கோவிட் தடுப்பூசியினால் பக்க விளைவுகள் மிகவும் குறைவு என்று கூறியுள்ள அவர் பொது மக்கள் தயக்கமின்றி தடுப்பு மருந்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் விவசாய விளை பொருட்களின் உற்பத்தி அதிகரித்து வரும் நிலையில் உணவு பதப்படுத்துதல் மற்றும் மதிப்புக் கூட்டுதலில் ஒரு புதிய மறுமலா்ச்சியை ஏற்படுத்த வேண்டுமென்று பிரதம் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார் மத்திய அரசின் வரும் நிதியாண்டுக்கான நிதி நிலை அறிக்கையில் வேளாண் துறைக்கான கட்டமைப்பு திட்டங்கள் குறித்து காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றி பிரதமர் உணவு பொருட்களை பதப்படுத்துதல் மற்றும் மதிப்புக் கூட்டுதலில் இருபது முப்பது ஆண்டுகளுக்கு முன்பே கவனம் செலுத்தி இருந்தால் நாட்டின் வளர்ச்சிக்கு உந்துசக்தியாக இருந்திருக்கும் என்று கூறினார் தற்போது உணவுப் பொருட்கள் மட்டுமல்லாது காய்கறிகள் பழங்கள் மீன் உள்ளிட்ட கடல் உணவுப் பொருட்கள் ஆகியவற்றை பதப்படுத்தி கிடங்குகளில் வைக்க விவசாயிகளுக்கு அவர்களின் சொந்த கிராமங்களிலேயே சேமிப்பு கிடங்குகள் ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை பிரதமா் எடுத்துரைத்தாா் பதப்படுத்திய உணவுப் பொருட்களுக்கான உலகளாவிய சந்தையில் இந்திய வேளாண் பொருட்களின் விற்பனையை அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தையும் பிரதமர் வலியுறுத்தினார் தேசிய நெடுஞ்சாலை சுங்கச் சாவடிகளை கண்காணிக்க உருவாக்கப்பட்டுள்ள கட்டமைப்பை மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி இன்று தொடங்கி வைத்தார்

இரவு நேரங்களில் வாகனங்கள் சங்கக் கட்டணத்திற்காக நின்று செல்வது தவிர்க்கப்படுவதால் எரிபொருள் மற்றும் நேரம் சேமிக்கப்படுவதாக அவர் கூறினார்

தமிழகத்தில் தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளதை அடுத்து பல்வேறு மாவட்டங்களில் நடத்தை விதிமுறைகளை தீவிரமாக அமல்படுத்துவதற்கான பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன வாக்காளர்கள் அச்சமின்றி தேர்தலில் வாக்களிக்க நம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையில் பல மாவட்டங்களில் காவல்துறையினர் மற்றும் துணை ரானுவப்படையினரின் அணிவகுப்பு மற்றும் விழிப்புணர்வு பிரச்சாரப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன

சட்டப் பேரவைத் தேர்தல் தொடர்பாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்திய பிரதா சாஹு அரசியல் கட்சிப் பிரதிநிதிகளுடன் இன்று ஆலோசனை நடத்தினார் சென்னையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் தேர்தல் நடத்தை நெறிமுறைகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது பணப்பட்டுவாடா அதிகாரிகள் மாற்றம் மின்னனு வாக்குப்பதிவு இயந்திரங்களின் பயன்பாடு உள்ளிட்ட தேர்தல் தொடர்பான பல்வேறு அம்சங்கள் குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது தமிழகத்தில் கடந்த இரண்டு நாட்களாக தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி இன்று கன்னியாகுமரியில் மாணவர்களுடன் கலந்துரையாடினார் பின்னா் அவா் கன்னியாகுமரி தொகுதி முன்னாள் மக்களவை உறுப்பினா் மறைந்த வசந்தகுமாா் நினைவிடத்திற்குச் சென்று அஞ்சலி செலுத்தினார் நாகர்கோவிலில் பேசிய கூட்டத்தில் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தமிழக மக்களுக்கு தலைவணங்குவதற்கு பதிவாக பிரதமருக்கு தலைவணங்கி வருவதாக கூறினார் தமிழ் மொழியையும் தமிழ் கலாச்சாரத்தையும் சிறுமைப்படுத்த பிஜேபி முயல்வதாக திரு ராகுல்காந்தி குற்றம்சாட்டினார் தமிழகம் புதுச்சேரி கேரளா ஆகிய மாநிலங்களில் நடைபெற உள்ள சட்டப்பேரவை தேர்தலில் அஇஅதிமுக சார்பில் போட்டியிட விரும்புவோர் வரும் புதன்கிழமைக்குள் விருப்ப மனுக்களை ஒப்படைக்க வேண்டும் என அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு ஒ பன்ளீர்செல்வம் இணை ஒருங்கிணைப்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் கேட்டுக்கொண்டுள்ளனர் தேர்தல் குறித்த அறிவிப்பு வெளியாகிவிட்டதால் எக்காரணத்தைக் கொண்டும் விருப்ப மனு அளிப்பதற்கான காலக்கெடு நீட்டிக்கப்பட மாட்டாது என அவர்கள் கூறியுள்ளனர்

இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில் தமிழ் மொழி மற்றும் தமிழர் பண்பாட்டின் பெருமைக்கு உரிய சின்னமாக திகழும் இந்த ஆய்வு நிறுவனம் தொடர்ந்து செயல்பட ஏதுவாக இந்த நிதி சென்றடைய மத்திய அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் மருத்துவ படிப்பில் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு அகில இந்திய ஒதுக்கீட்டு இடங்கள் குறித்த உத்தரவை அமவ்படுத்தாதது தொடர்பான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் மத்திய கங்காரத்துறை செயலாளா் தமிழக அரசின் தலைமைச் செயலாளா் உள்ளிட்ட ஒன்பது அதிகாரிகள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கடந்த ஜூலை மாதம் உயர்நீதிமன்றம் இதுதொடர்பாக பிறப்பித்த உத்தரவை அமல்படுத்தவில்லை என்று கூறி திமுக சார்பில் தொடரப்பட்ட வழக்கில் தலைமை நீதிபதி திரு சஞ்ஜீப் பானர்ஜி நீதிபதி திரு செந்தில்குமார் ராமமூர்த்தி அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது நூர் சுல்தானில் நடைபெற்று வரும் சர்வதேச ஆடவர் ஒற்றையர் பிரிவு டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்